இனி விரிவான செய்திகள மாநிலங்களவையில் இந்திய விமானப்படையின் செலவினம் தொடர்பாள தலைமை கணக்கு தனிக்கையாளரின் அறிக்கையை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்று தாக்கல் செய்தார் முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் பல்வேறு விவகாரங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர்

இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை வலிபுறுத்தினர் அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அவர்களுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் உறுப்பினர் சைத்தன்ய பிரசாத் மஜியின் மரணத்திற்கு அவையில் முன்னாள் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இன்று அமளியில் ஈடுபட்டனர் திரு அகிலேஷ் யாதவுக்கு ஏற்பட்ட சும்பவத்திற்கு சுமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு தர்மேந்திர யாதவ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது

தேர்தலின்போது மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா கூறியுள்ளார் அமராவதியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை என்று கூறுவதற்கும் மோசடி நடந்திருப்பதாக கூறுவதற்கும் வித்தியாசும் இருப்பதாக தெரிவித்தார் இதுவரை மோசடி குறித்து எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் சீட்டுடன் வாக்காளர்களின் பதிவுகளை ஒப்பிடுவது தொடர்பாக பல்வேற கட்சிகளும் கவலை வெளியிட்டுள்ள நிலையில் தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படும்போது இந்த செயல்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார் இந்திய புள்ளியியல் அமைப்பின் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பை சேர்ந்த வல்லுநர்கள் இதுதொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று அவர் தெரிவித்தார் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தவறுகள் நிகழ்ந்ததாக உறுதி செய்யப்பட்டால் அதன்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவறு நிகழாதபோது போலியாக அதனை நிரூபிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடரும் என்று அவர் கூறினார்

உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கஷ்மீரில் பட்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச்சண்டையில் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்பை சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறையின் ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கூட்டு பாதுகாப்புப்படையினர் பட்காம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சண்டை நிகழ்ந்ததாக தெரிகிறது இத்தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் அம்மாநிலத்தின் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு தில்பக் சிங் இரண்டு தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக கூறினார் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் பணிபுரியம் இந்திய தகவல் பணியை சேர்ந்த அதிகாரிகளின் முதலாவது ஆண்டுக்கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

மாறிவரும் தகவல் தொடர்பு துறையின் சவால்களை சந்திக்கும் வகையில் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது தொடர்பாக அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது

காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் திரு வத்ரா நிலம் வாங்குவதில் மோசடி செய்ததாகவும் போலி கையெழுத்து மூலம் அவர் நிலங்களை வாங்கியிருப்பதாகவும் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை நேற்று எட்டு மணிநேரம் அவரிடம் விசாரணை நடத்தியது திரு வத்ராவின் தாயார் மௌரினும் விசாரணைக்கு ஆஜரானார்

புதுதில்லியில் இந்திய ரியல் எஸ்டேட் சங்கத்தின் இளைஞர் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிறப்புரையாற்றுகிறார் இந்த சங்கத்தில் உள்ள இளைஞர்களின் திறமைகளையும் அவர்களது முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கவும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் கலந்தகொள்வதாக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

இந்த மாநாட்டில் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அடுத்த தலைமுறை என்பதாகும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத்தும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் ப்ரையாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் கலந்துகொள்கின்றனர் திரு அமித்ஷாவின் பயணத்தின்போது ப்ரையார்ராஜில் உள்ள சாமியார்களை சந்திக்கிறார்

அடுத்த புனித நீராடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்கேல் லவ்ரவ் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெனிசுவாவில் அதிபருக்கு எதிராக அரசியல் நெருக்கடியை உருவாக்குவதில் அமெரிக்கா தலையிட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் ஐ நா வகுத்துள்ள கொள்கையின் அடிப்படையில் வெளிகவாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திரு லவ்ரவ் தயாராக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது வெளிகலா அரசுக்கு எதிராக ரானுவத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனல்டு ட்ரம்ப் அண்மையில் கூறியதையடுத்து திரு லவ்ரவ் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்

அபுஜாவில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தின் இறுதியில் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக தெரிகிறது

உலக வானொலி தினத்தை கொண்டாடும் முடிவு எடுக்கப்பட்டது விவாதம் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை இந்த ஆண்டின் முக்கிய கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தினத்தையொட்டி ஐ நா பொதுச்செயலாளர் திரு அன்டோவியோ குட்டரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் வானொலி சக்தி மிக்க கருவியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்றைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு உலகில் வானொலி தனக்கான அடையாளத்தை இழக்காமல் பிற தகவல் தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாட்டில் கலந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் இன்றைய தினத்தின் கருப்பொருளை உலகம் முழுவதிலும் உள்ள அனைவருக்கும் கொண்டு செல்ல வானொலி சிறப்பு பங்காற்றும் என்று அவர் கூறியுள்ளார் புவனேஸ்வரில் நடைபெறும் கோல்டு கப் போட்டிகளில் இந்திய கால்பந்து மகளிர் அணி மியான்மரை எதிர்கொள்கிறது